பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றிவைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அனைவருக்கும் சமூக நீதியை உறுதி செய்வதன் அவசியத்தை பிரதமதர் வலியுறுத்தியுள்ளார் உலக அரங்கில் இந்தியாவுக்கு மூடப்பட்டிருந்த பல அமைப்புகளில் அது ஒருங்கிணைந்த இடத்தைப்பெற்று தனது குரலை அனைவரும் செவி மடுக்குமாறு செய்துள்ளது மத்திய அரசு என்று பிரதமர் பெருமிதம் தெருவித்துள்ளார்

கதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று சென்னை புளித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தேசியக்கொடியை ஏற்றிவைத்து உரையாற்றினார் இனி விரிவான செய்திகள் அனைவருக்கும் சமூக நீதியை உறுதி செய்வது விரைவாக வளரும் இந்தியாவை உருவாக்குவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று புது தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்திய பிரதமா் நாட்டின் சில பகுதிகளில் நல்ல பருவமழை பெய்துள்ளது அதே சமயம் சில பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன என்று கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் தமது சிந்தனை ஒன்றிப்போய் உள்ளது என்றார் சுதந்திர இயக்கத்தின் போது நாட்டுக்காக தமது இன்னுயிரை ஈந்த ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தலை வணங்குவதாக பிரதமர் கூறினார்

பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை பற்றிய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலை பற்றிய முடிவை தமது அரசுதான் எடுத்தது என்று பிரதமர் கூறினார் ஜி எஸ் டி வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டதற்கு வா்த்தக சமூதாயத்தினருக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார் வளிமையற்ற ஐந்து நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்ட இந்தியா தற்போது சீர்திருத்தம் செயல்வேகம் மாற்றங்கள் மிகுந்த நாடாக உருவாகியுள்ளது என்றும் சாதணை பொருளாதார வளர்ச்சியை எட்டும் நிலையில் அரசு உள்ளது என்றும் பிரதமர் கூறினார் முன்பெல்லாம் சிவப்பு நாடா என்ற காலம் தாழ்த்தும் முறை இருந்த நிலையில் தற்போது சிவப்பு கம்பள வரவேற்பு உள்ளது என்றார் பல லட்சம் கோடி டாலர் முதலீட்டு இடமாக இந்தியா மாறிவருகிறது என்று அவர் கூறினார்

நாட்டின் நலன் கருதி அரசு எப்போதும் முடிவுகளை எடுத்து வருகிறது என்று கூறிய மோடி மத்திய மாநில அரசுகள் ஒன்றாக இணைந்து பாடுபட்டு மக்கள் எதியார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார்

தற்போது அரசின் இந்த சாதணைகள் குறித்து நாடே பெருமிதம் கொள்வதாக பிரதமா் தெரிவித்தாா் உலக அரங்கில் இந்தியாவின் குரல் மிக திறம் பட்ட முறையில் கேட்கப்படுகிறது என்றும் முன்பு இந்தியாவிற்கு மூடப்பட்டிருந்த பல அமைப்புகளில் இப்போது இந்தியா ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக மாறியுள்ளது என்றார் ஆராய்ச்சி பணியில் முன்னிலையில் உள்ள நமது விஞ்ஞானிகள் குறித்து இந்தியா பெருமிதம் கொள்கிறது என்று குறிப்பிட்ட பிரதமா விரைவில் இந்தியா ககன்யான் என்ற மனிதனை கொண்டு செல்லும் விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் அப்போது இந்தியா விண்வெளிக்கு மனிதனை அனுப்பிய நான்காவது நாடாக ஆகுமென்றும் கூறினார் வடகிழக்கு பொறுத்தவரை தில்லியிலிருந்து அது வெகுதொலைவில் இருப்பதாக கருதப்பட்ட காலம் ஒன்று இருந்தது என்றும் ஆனால் இன்று அரசு தில்லியை வடகிழக்கின் வாசலுக்கு கொண்டுசென்றுள்ளது என்று கூறினார்

இதன் மூலம் இந்தியாவிள் ஏழை மக்கள் நல்ல தரமான குறைந்தவிலை மருத்துவ பராமரிப்பை பெறுவார்கள் என்றார்

அச்சமயம் கப்பற்படையின் பேன்டு குழுவினர் தேசிய கீதத்தை இசைத்தனர்

ரைபில்மேன் அவுரங்கஜிப் மேஜர் ஆதித்யகுமார் ஆகியயோருக்கு சவுரிய சக்ரா விருதுகள் வழங்கப்பட உள்ளன

சென்ற ஆண்டு ஜூன்மாதம் புல்வாமா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் அவுரங்சிப்பை கடத்திச்சென்று பின்னா் கொலைசெய்து விட்டனர் சிப்பாயி விராமா பால் சிங் என்பவருக்கும் மரணத்திற்குபின் கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்படுகிறது

தலைவரின வீரதீர செயலுக்ககான தீயணைப்பு சேவை பதக்கம் ஒருவருக்கு குடியரசுத் வழங்கப்பட்டது

சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றிவைத்து சுதந்திர தின உரையாற்றினார்

இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும்கல்விக்காக அதிக அளவு நிதியை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் நீர் ஆதாரங்களைப் பாதுகாக்க குடிமராமத்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் தமது அரசின் வளர்ச்சித் திட்டங்களைப் பட்டியலிட்டார்

இதனை தொடர்ந்து அப்துல்கலாம் விருது கல்பனா சாவ்வா விருது முதலமைச்சரின் நல்ஆளுமை விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார்

இவர்களுக்கு சும்மன் உத்தரவு வழங்க போதுமான ஆதாரங்கள் உள்ளன என்று அவர் தமது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார்

தேசிய குடிமக்கள் பதிவேடு இறுதி செய்யப்பட்ட பின் அதில் இடம்பெரும் அனைவருக்கும் வழக்கமான ஆதார் எண்கள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்தது சட்டப்பூர்வ நடைமுறைகளை ஏற்படுத்தாமல் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை ஒரே சுமயத்தில் நடத்துவதற்கு சாத்தியமில்லை என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஆ பி ராவத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென அரசியல் சாசன சுட்டத்தில் தேவையான திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்று கூறினார்

நாடெங்கும் உள்ள குழந்தை காப்பகங்களில் உள்ள குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுவதைக் குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது இத்தகைய வழக்குகளில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று மத்திய அரசிடம் அது கேட்டுள்ளது